நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் பட்ஜெட் இது என்று பிரதமர் திரு நரேந்திரமோதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

சுகாதார கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும்

கார்ப்பரேட் வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்மூலம் உலகளவில் இந்தியாவில் கார்ப்பரேட் வரி விகிதம் குறைந்த அளவில் இருப்பதாக தெரிவித்தார்

தனிநபர் வருமான வரி கணக்கு தாக்கல் பிரச்சனைகளை களைய குறைதீர்க்கும் அமைப்பு ஏற்படுத்தப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை வரி விதிப்பு பிரச்சனையிலிருந்து விலக்கு அளிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும்

சூரிய சக்தி செல்போன்கள் மற்றும் சூரிய தகடுகள் உற்பத்தி மற்றும் சில வாகன உதிரி பாகங்களுக்கான சுங்கவரி அதிகரிக்கப்படும் என்றார்

தங்கம் வெள்ளிக்கான சுங்கவரி நெறிமுறைப்படுத்தப்படுகிறது

ஊட்டசத்து திட்டமும் போஷன் அபியான் திட்டமும் இணைக்கப்பட்டு போஷான் இயக்கம் செயல்படுத்தப்படும்

தூய்மையான காற்று திட்டத்திற்கு இரண்டாயிரம் கோடி ருபாய்க்கு மேல் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்

அனைத்து துறைகளிலும் மகளிர் இரவு நேர பணியை பாதுகாப்புடன் மேற்கொள்ள புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்படும்

வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலை ஒன்றரை மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது

கால்நடை பால்வளம் மீன்வளத்துறைகளுக்கு கூடுதல் கடன் வழங்கப்படும்

இதன்மூலம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும்

இதன்படி பல்வேறு புதிய ரயில்பாதைகள் அமைப்பது சிறப்பு சரக்கு வழிதடங்கள் உருவாக்குவது மேற்கொள்ளப்படும்

பாதுகாப்பு காரணங்களுக்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும்

குஜராத்தில் பொருளாதார தொழில்நுட்ப முனையம் ஏற்படுத்தப்படும் முற்றிலும் சீரமைக்கப்பட்ட புத்துயிர் ஊட்டப்பட்ட சீர்திருத்த அடிப்படையிலான மின் விநியோக திட்டம் மூன்று லட்சத்து ஆறாயிரம் கோடி ருபாய் செலவில் ஏற்படுத்தப்படும்

மின் விநியோக சீர்திருத்த திட்டம் செயல்படுத்தப்படும்

ஜவுளி பூங்கா மெகா முதலீட்டுத்திட்டம் தொடங்கப்படும் என்றும் உலகளாவிய கட்டமைப்பு வசதிகளுடனும் ஏற்றுமதிக்கான சிறப்பு பெருந்திட்டத்துடனும் இது செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார்

புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை முனைப்புடன் நடைமுறைப்படுத்தப்படும்

உள்நாட்டு மொழிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தேசிய மொழிபெயர்ப்பு இயக்கம் தொடங்கப்படும்

சுய சார்பு பாரதத்திற்கு இந்த பட்ஜெட் உத்வேகம் அளிக்கும் என்றும் வளர்ச்சி மேம்படும் என்றும் கூறியுள்ள அவர் இந்த பட்ஜெட் மக்களின் வாழ்க்கை முறையில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சுய சார்பு பாரதத்திற்கான பட்ஜெட் இது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கும் அனைத்து தரப்பு மக்களின் நலனை முன்னிறுத்தி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக திரு பிரகாஷ் ஜவ்தேக்கரும் கூறியுள்ளனர் இதனிடையே சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் முன்னுரிமை பட்ஜெட்டில் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு

பட்ஜெட்டில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தருர் குறை கூறியுள்ளார்

எடப்பாடி கே

பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் நாளை தொடங்குகிறது இக்கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு பின்னர் கூடி முடிவு செய்யும்

எல் கால்பந்து போட்டியில் இன்று இரவு ஏழரை மணிக்கு ஒடிசா ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற போட்டிகளில் ஹைதராபாத் சென்னை அணியையும் மோஹன் பகான் கேரள அணியையும் வென்றன